புதுவையில் ரோட்டா வைரஸ் நோய்க்கான தடுப்பு மருந்து போடும் இயக்கம் இன்று துவங்கியது பிட் இண்டியா இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லியில் இன்று துவக்கி வைத்தார் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது என பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தமிழக வீராங்கனை இளவேனில் வளறிவான் உலக கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றுள்ளார் புதுச்சேரியில் பாண்லே பால் விற்பனை விலை உயர்த்தப்பட்டு உள்ளது

பாலின் கொள்முதல் மற்றும் விற்பனை விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வரும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது மாட்டுத் தீவனம் பசுந் தீவனம் உலர் தீவனம் தவிடு புண்ணாக்கு மற்றும் பராமரிப்பு செலவுகள் ஆகியவை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாலும் தமிழ்நாட்டில் சமீபத்தில் பால் விலை உயர்த்தப்பட்டதாலும் பாலின் கொள்முதல் விலையை உயர்த்தித் தர வேண்டும் என்று பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் பாண்லே நிறுவனத்தின் நிர்வாகச் செலவுகள் கணிசமாக உயர்ந்துள்ளது இந்தக் காரணங்களால் பாலின் விற்பனை விலையை உயர்த்த புதுவை அரசு முடிவு செய்ததாக அரசு வெளியிட்ட செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது புதுச்சேரியில் குழந்தைகளுக்கு ஏற்படும் ரோட்டா வைரஸ் தடுப்பு மருந்து போடும் இயக்கத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று நகர்ப்புற குடும்ப நல மையம் ஒன்றில் துவக்கி வைத்தனர் குழந்தைகளுக்கு ஏற்படும் ரோட்டா வைரஸ் தொற்று சிகிச்சைக்குப் பிறகும் கடுமையான வயிற்றுப் போக்கை ஏற்படுத்தக் கூடியது என அதிகார வட்டாரங்கள் தெரிவித்தன ரோட்டா வைரஸ் தடுப்பு மருந்தை உட்கொள்வது மூலமே குணப்படுத்த முடியும்

புதுவை குயவர்பாளையம் நெட்டபாக்கம் லாஸ்பேட் ஆகிய இடங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதாரம் தொடர்பான ஏடிஎம் மிஷன்கள் இன்று நிறுவப்பட்டுள்ளன ஜி க டயாபடிஸ் கவுன்சில் என்ற தன்னார்வ அமைப்பு இந்த மிஷன்களை நிறுவியுள்ளது இதற்கான தொடக்கி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் சுகாதார மற்றும் குடும்ப நலத் துறை இயக்குநர் டாக்டர் ராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கடந்த ஜுன் மாதத்தில் புதுவை சுகாதாரத் துறையும் இந்த தன்னார்வலர் அமைப்பும் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த ஏடிஎம் மிஷன்கள் நிறுவப்பட்டுள்ளன அடையாளம் காணப்படும் சுகாதார மையங்கள் அனைத்திலும் சுகாதாரம் தொடர்பான கியோஸ்ட் ஏடிஎம் மிஷன்களை இந்த தன்னார்வல அமைப்பு நிறுவ உள்ளது

சுகாதார மையத்திற்கு வரும் நோயாளிகளின் உயரம் எடை ரத்த அழுத்தம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஹீமோகுளோபின் ஈசிஜி கண் ஆகியவை குறித்த பரிசோதனைகளில் இந்த தூதுவர்கள் உதவ உள்ளார்கள் கியோஸ்க் ஏடிஎம் மையங்களில் தொலை மருத்துவ வசதியும் ஏற்படுத்தப்படும் என புதுவையில் இன்று வெளியிடப்பட்ட செய்திக் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தெரிவித்தார் இது தொடர்பான அரசு இனிமேல்தான் வெளியிடப்பட உள்ளது என்றார்

நாராயணசாமி இன்று சட்டமன்றத்தில் தெரிவித்தார் அஇஅதிமுக உறுப்பினர் திரு

அன்பழகன் எழுப்பிய ஒழுங்கு பிரச்சனைக்கு பதில் அளித்த நலத்துறை அமைச்சர் திரு

கந்தசாமி நீதிமன்ற உத்தரவை அடுத்து சக்கிலியர் சமூகத்தை அருந்ததியர் சமூகம் என பெயர் மாற்றம் செய்ய அமைச்சரவை முடிவு செய்தது எனவும் இது தொடர்பான கோப்பு தலைமைச் செயலருக்கு அனுப்பப்பட்டு உள்ளது எனவும் தெரிவித்தார் இந்த கோப்பு தலைமைச் செயலருக்கு அனுப்பப்பட்டு பின்னர் துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது தற்போது இந்த கோப்பு மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ளது

வழக்குகளில் சிக்கியுள்ள நிதி ஆதாரங்களை மீட்டு எடுப்பது வரிகளை சரியாக வசூல் செய்வது ஆகியவையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என அவர் தனது வாட்ஸ் அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் மேலும் தலைமைப் பொறுப்பில் இருக்கும் அமைச்சர்கள் விழிப்புடன் இருக்கும் அரசு அதிகாரிகள் ஆகியோர்தான் நிதியை செம்மையாக செலவழிப்பதற்கு பொறுப்பானவர்கள் என்று ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் எனினும் பொறுப்பு அக்கறை மற்றும் எச்சரிக்கை உணர்வுடன் நிதி நிர்வாக மேலாண்மையை ராஜ்நிவாஸ் தொடர்ந்து கவனிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே முதலமைச்சர் திரு நாராயணசாமி நேற்று தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை மக்களை ஏமாற்றுவதாக உள்ளது என மார்க்சீய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநிலச் செயலர் திரு ராஜாங்கம் கருத்து தெரிவித்துள்ளார் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு ஃபிட் இந்தியா இயக்கம் என்ற தேசிய அளவிலான உடல் உறுதி இயக்கம் ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார் அனைவரும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை தங்கள் அன்றாட வாழ்வில் கடைபிடிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் இயக்கம் இந்த தொடங்கப்பட்டுள்ளது புதுவையில் ஃபிட் இந்தியா இயக்கத்தை முதலமைச்சர் திரு

நாராயணசாமி தொடங்கி வைத்தார் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று மாலை வழங்குகிறார் ஏனாமில் ஜிஎம்சி பாலயோகி விளையாட்டரங்கத்தில் இன்று தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பங்கேற்று உடற்பயிற்சி செய்து காட்டினார்கள் பிட் இண்டியா இயக்கத்தை ஆதரித்து ஏனாமில் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அரசு கலைக் கல்லூரி மாணவர்கள் இன்று பேரணி நடத்தினார்கள் காஷ்மீர் பிரச்சனையில் தலையிடுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் லடாக்கில் நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் காஷ்மீர் என்றுமே இந்தியா உடன்தான் இருந்து என்றும் எதிர்காலத்தில் அது எப்போதுமே இந்தியா உடன்தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார் எப்போதும் இந்தியா உடனேயே இருக்கும் காஷ்மீர் எப்போது பாகிஸ்தானுக்கு கிடைத்தது என திரு ராஜ்நாத் சிங் அந்த நாட்டிற்கு கேள்வி எழுப்பினார் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடைபெறும் வன்முறை சம்பவங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் பிரச்சனையைத் தீர்ப்பதில் ஈடுபடுமாறு திரு ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானை அறிவுறுத்தினார் பயங்கரவாதத்தைப் பயன்படுத்தி இந்தியாவை துண்டாட முயலும் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடபட முடியாது என்றும் அவர் கூறினார்

ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார்

சுப்பையா திரு

சரவணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுவைத் தள்ளுபடி செய்தது

அந்நிய செலாவணி முறைகேடு தொடர்பான ஐஎன்எஸ் மீடியா வழக்கில் தாம் கைதாவதை தடுப்பதற்காக முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு

சிதம்பரம் தாம் பழிவாங்கப்படுவதாக கூறுகிறார் என அமலாக்கத் துறை இன்று உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்தது இந்த வழக்கில் யாரும் பழிவாங்கப்படவில்லை எனவும் அந்நிய செலாவணி முறைகேடு தற்போதும் கூட நடைபெற்று வருவதாக தெரிவித்தது அந்நிய நாட்டில் உள்ள சொத்துக்கள் நிறுவனங்கள் ஆகியவை குறித்து அந்நிய நாடுகளும் வங்கிகளும் தகவல்கள் தந்திருப்பதாக அமலாக்கத் துறை தெரிவித்தது வெளிநாடுகளில் சொத்துக்களும் வங்கிக் கணக்குகளும் தாம் வைத்திருப்பதற்கான ஆதாரங்களை அமலாக்கத் துறை தர வேண்டும் எனக் கோரியதை அடுத்து இந்த துறை உச்ச நீதிமன்றத்தில் இதை தெரிவித்தது

நரேந்திரமோடி கலந்து கொள்கிறார்

பிரேசிலில் ரியோ டி ஜெனெரோ நகரில் நடைபெற்று வரும் உலக கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தமிழக வீராங்கனை இளவேனில் வளறிவான் தங்கம் வென்றார் இவர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்

புதுவையில் ரோட்டா வைரஸ் நோய்க்கான தடுப்பு மருந்து போடும் இயக்கம் இன்று துவங்கியது பிட் இண்டியா இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி டெல்லியில் இன்று துவக்கி வைத்தார் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட முடியாது என பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தமிழக வீராங்கனை இளவேனில் வளறிவான் உலக கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்றுள்ளார்